தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது

பங்கேற்குமாறு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஆக்ஸிஜன் செறிவூட்டி உள்ளிட்ட சாதனங்கள் இந்தியா வந்தடைந்தன

அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது நண்பகல் வாக்கில் முடிவுகள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

ஆளும் அ இ அ தி மு க தலைமையில் பா ம க பி ஜே பி த மா கா உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் தி மு க தலைமையில் காங்கிரஸ் ம தி மு க விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் ஆகியவை ஒரு அணியாகவும் போட்டியிட்டன இவர்கள் தவிர் அ ம மு க தே மு தி க உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் மக்கள் நீதி மய்யம் தலைமையில் ஒரு அணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டன

புறநகர் தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் மேற்கொள்ளப்படவுள்ளது

தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு தனி மேஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா்

தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது

தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கைகளை அஞ்சல் செய்யும்

தனிநபர் பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஐன் செநிவூட்டிகளை இறக்குமதி செய்வதற்கு ஏதுவாக அவற்றை சுங்க அனுமதியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களுக்கான பட்டியலில் மத்திய அரசு சேர்த்துள்ளது

இதனிடையே அமெிக்காவில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கட்டுப்பாட்டு சாதனங்கள் மற்றும் இதர மருத்துவ உபகரணங்களுடன் மேலும் ஒரு விமானம் நேற்று இந்தியா வந்தடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது

மேலும் நடமாடும் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையம் ஆக்ஸிஜன் நிரப்பும் சாதனத்தை இந்த வாரம் இந்தியாவிற்கு அனுப்புவதாகவும் ஜெ்மனி அரசு தெரிவித்துள்ளது வியாட்நாமில் நடைபெற்ற பேச்சுவார்தைகளில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து ஈரானின் எண்ணெய் மற்றும் வங்கி செயல்பாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தடை நீக்கப்படுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார்